கலந்துரையாடினார் ஜம்மு கஷ்மீரில் பொதுவாக அமைதி நிலவுகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

இன்று நடைபெறவுள்ளது

தொடர்ந்து மக்களுடன் அவர் கலந்துரையாடினார் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்

ஜம்மு மாவட்டத்திற்குப்பட்ட பெரும்பாவான இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு மண்டலத்திற்குட்பட்ட பள்ளிகள் கல்லுரிகளுக்கு மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் ரஜோரி மாவட்டத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாகிஸ்தான் படையினரின் இந்த அத்தமீறிய செயலுக்கு நமது ராணுவத்தினர் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்ததையடுத்து வங்கிகள் வாடிக்கையாளா்களுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதமும் குறையவுள்ளது

காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று அவரது வழக்கறிஞர் விடுத்த கோிக்கையை நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அமர்வு நிராகரித்தது உரிய நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

இந்நாளைபொட்டி சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சவி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏழு பேர் உயிரிழந்தனர் கடலோர மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார் கிருஷ்ணா காவிரி துங்கபத்ரா மற்றும் நேத்ராவதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தினர்

குந்தா தாலுகாவுக்கு உட்பட்ட இத்தவார் கிராமத்தில் வீடு இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவா உயிரிழந்தார் மின்தடை காரணமாக குடிநீர் விநியோகமும் மூன்றாவது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அகுள் நீரமட்டம் ஒரே நாளில் ஐந்து அடி உயர்ந்துள்ளது

மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் அரசு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆட்சித் தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் கள ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை அனுப்ப வேண்டுமென்று அறிவுறுத்தினார் இத்தகைய கூட்டங்கள்நான்கு மாதத்திற்கு ஒருமுறை தமது தலைமையில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஏழை மக்களின் நலன் காக்கும் அரசாக தமது அரசு செயல்பட்டு வருவதாகக் கூறிய அவர் இதனைக் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் கறுகறுப்பாக களத்தில் இறங்கி பனியாற்ற வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டாா்

இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையா் திருமதி கவிதாவுக்கு எதிரான பணியிடை நீக்க உத்தரவை நான்கு வாரங்களுக்குள் மறு ஆய்வு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு பார்த்தீபன் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தாா்

தாய்வானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவானது

இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழேகால் மணிக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் தெலுங்கு அணி இன்று பெங்களுரு அணியை எதிர் கொள்கிறது